தமிழக அரசின் நிதி நிலைமை மேம்பட்டவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் தேசுப் பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது

நாளை நடைபெற உள்ளது இனி விரிவான செய்கிகள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒன்பது நாட்களாக மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தப் போராட்டத்தை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கைக் குழு விலக்கிக் கொண்டுள்ளது இன்று சென்னையில் நடைபெற்ற அந்த அமைப்பின் உயர்நிலை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு வின்ஸ்டன் பால்ராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களின் வேண்டுகோளை ஏற்று பேராட்டம் தற்காலிகமாக விலக்கிக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் ஏழை மாணவர்களின் நலனை கருத்தில்கொண்டும் பெற்றோர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டும் நாளை முதல் பணிக்கு திரும்புவது என்று முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

தங்களது கோரிக்கை குறித்து முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் திரு வின்ஸ்டன் பால்ராஜ் கேட்டுக்கொண்டார் தமிழக அரசின் நிதி நிலைமை மேம்பட்டவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

கல்வித் துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கஜ புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீண்ட கால அடிப்படையிலான மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக மத்திய அரசின் நிதி உதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இது போதமானது அல்ல பக்கவாதத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கும் நோக்கில் சிறப்பு அவசர கால ஊர்திகள் இயக்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த ஊர்திகள் முதல்கட்டமாக முக்கிய நகரங்களில் இயக்கப்படும் என்றார்

தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்ற வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகள் இதனை வெளியிடுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான அறிவிப்பு மே மாதம் வெளியாகும் என்று மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக் பெரோஸ்கான் கூறியுள்ளார்

தேச பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது தியாகிகள் தினமாகவும் இது கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள அன்னாரது நினைவு இடத்தில் குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணை தலைவர் பிரதமர் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாநில ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அரசு அலுவலகங்களில் தீண்டாமை ஒழிப்பு உறுதி மொழியும் இன்று ஏற்கப்பட்டது நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை உரையாற்றுகிறார் இடைக்கால பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த கூட்டத் தொடர் கமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது தோல்பொருள் ஏற்றுமதியை அடுத்த ஆண்டுக்குள் ஆயிரம் கோடி டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தோல்பொருள் ஏற்றுமதிக் கழகத் தலைவா் திரு அகீல் அகமது கூறியுள்ளாா் வருடாந்திர சா்வதேச தோல்பொருள் கண்காட்சி நாளை சென்னையில் தொடங்க உள்ளதைபொட்டி இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்த அமைப்பின் செயல் இயக்குநர் திரு ஆர் செல்வம் தோல் தொழில் துறை மூவம் மூன்றேகால் லட்சம் புதிய வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார்

தூய்மை இந்தியா இயக்கத்தின்கீழ் விருதநகர் மாவட்டத்தில் பட்டதாரி இளைஞர்கள் ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை மறுகழற்சிக்கு அனுப்பி கின்னஸ் சாதனைக்கு முயற்சித்தனர்

மாநில அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று யானைகளை அனுப்பி வைத்தார் மாநில அரசு சார்பில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் ஒசூரில் மலர்கள் விற்பனை மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இன்று தொடங்கின நாகை மாவட்டத்தில் கஜ புயலினால் சேதம் அடைந்த தென்னை மரங்களுக்கு மாற்றாக புதிய தென்னங்கன்றுகள் நடவு செய்யவும் ஊடுபயிர் சாகுபடி செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சுரேஷ்குமார் கூறியுள்ளார் ஆட்சியர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தொழிலாளர் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் வரும் மார்ச் மாதம் இறுதிக்குள் அதனை புதபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா நியூசிவாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெற உள்ளது ஹாமில்டன்னில் நடைபெற் உள்ள இந்த போட்டி காலை ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களுரு அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது இந்தியா ஸ்பெயின் இடையேயான நான்காவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கிப் போட்டி நாளை நடைபெற உள்ளது

ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளது புரோ மல்யுத்த லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ஹரியானா தில்லி அணியை எதிர்கொள்கிறது